மக்களுக்குவழங்கப்படவேண்டியஉதவிகள் குறித்துமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிசென்னையில் இன்றுஆலோசனைநடத்தினார்

வரும் மாநிலஅமைச்சா்கள் நிவாரணஉதவிகளையும் வழங்கினா்

புயல் நாடாளுமன்ற சட்டமன்றஉறுப்பினர்களின் ஒருமாதசம்பளமும்வழங்கப்படும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னைதலைமைச் செயலகத்தில் ஆலோசனைநடத்தினாா் துணைமுதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் வருவாய்த்துறைஅமைச்சா் திருஆர் பிஉதயகுமாா உள்ளிட்டஅமைச்சா்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனா்

திருடடுமலைாதாகிருஷ்ணன் திருகடம்பூர் ராஜு ஆகியோர் இன்றுநிவாரணஉதவிகளைவழங்கினார் தவாபத்துகிலோஅரிசி வேட்டி சேலை ஒருவிட்டர் மண்ணெண்ணெய் உள்ளிட்டஅத்தியாவசியப் பொருட்களைவழங்கின்

நாகைமாவட்டத்தில் புயல் கரைகடந்தபகுதியானவேதாரண்யம் கோடியக்கரைப் பகுதிகளில் நடைபெற்றுவரும் சீரமைப்புப் பணிகளைஅமைச்சா்கள் திருதிண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் திருகேபிஅன்பழகன் ஆகியோர் இன்றுஆய்வு மேற்கொண்டுவருகின்றனர் சாலைகளில் விழுந்துள்ளமரங்களைஅகற்றுவதுடன் குடிநீர் தொட்டிகளுக்குநீரேற்றுவதற்குநடமாடும் ஜெனரேட்டர்களைபயன்படுத்தி லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டள்ளதாகஅமைச்ச் திருதிண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார்

அரசுமருத்துவமனைகள் மற்றும் ஆரம்பசுகாதாரநிலையங்களில் முனனுரிமைஅடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்படுவதாகவும் திரு தங்கமணிதெரிவித்தாா் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னா்குடி நீடாமங்கலம் உள்ளிட்டப் பகுதிகளில் நடைபெற்றுவரும் சீரமைப்புப் பணிகளைஅமைச்சா் திருகெல்லுா் ராஜு பார்வையிட்டார்

திருராஜேந்திரபாவாஜிஆகியோர் உணவு உள்ளிட்டஉதவிகளைவழங்கினர் புயலால் பாதிக்கப்பட்ட ஆறு கடவோரமாவட்டங்களில் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் வீசிய கஜ புயல் காரணமாகஏற்பட்டசேதம் குறித்துகுடியரசுத் தலைவர் திருராம் நூத் கோவிந்த்முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியிடம் தொலைபேசியில் தொடர்புகொண்டுகேட்டறிந்தார் வியட்நாம் சென்றுள்ள அவர் அங்கிருந்தபடிமுதலமைச்சரைதொடர்பு கொண்டுபேசியதாககுடியரசுத் தலைவரின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுளளது புயலால் உயிரிழந்தவா்களின் குடும்பங்களுக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளகுடியரசுத் தலைவா் மத்தியஅரசும் இந்தியமக்களும் புயலால் பாதிக்கப்பட்டமக்களுக்குஆதரவாக இருப்பாா்கள் என்றும் தெரிவித்துள்ளார் புயல் நிவாரணப் பணிகளுக்குதிமுகஅறக்கட்டளைசா்பில் ஒருகோடி ரூபாய் நிதிஉதவிவழங்கப்படும் எனஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுகநாடாளுமன்ற சட்டமன்றஉறுப்பினா்களின் தவிர ஒருமாதசம்பளமும் இது நிதிஉதவியாகவழங்கப்படும் என்றுஅவர் அறிக்கைஒன்றில் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடி அவரதுடுவிட்டர் பதிவில் இந்திராகாந்தியின் பிறந்தநாளில் அவருக்குமரியாதைசெலுத்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார்

தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிசா்பில் அக்கட்சியின் மூத்ததலைவா்கள் சென்னையில் கட்சியின் தலைமையகமானசத்யமூர்த்திபவனில் இந்திராவின் உருவப்படத்திற்குமலர்துவிமியாதைசெலுத்தினர்

இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயாா் நிலையில் உள்ளதாகதேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுநிறைவடைந்தது இவ்விருமாநிலங்களிலும் அடுத்தமாதம் ஏழாம் தேதிஒரேகட்டமாகவாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகசட்டப்பேரவையில் காலியாகஉள்ளதொகுதிகளுக்குநாடாளுமன்றத் தேர்தலுக்குமுன்பாகவே இடைத்தேர்தல் நடத்தப்படும் எனதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் தெரிவித்துள்ளார் மத்தியபிரதேசதேர்தல் எற்பாடுகளைஆய்வு செய்தபின் அவர் அளித்தபேட்டியில் திருவாரூர் தொகுதிகாலியாகஉள்ளதாகஅறிவிக்கப்பட்டதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தவேண்டியுள்ளதால் அந்ததொகுதியுடன் சேர்து

திருப்பரங்குன்றம் தொகுதியைப் பொறுத்தவரைநீதிமன்றதீர்ப்பு வெளியானதும் அத்தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்றுதெரிவித்தாா் மத்தியஅரசின் முன்னோடிதிட்டங்களில் ஒன்றான தூய்மை இந்தியாதிட்டம் தேனிமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மைசிறப்பானழறையில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது தொடர்பானவழக்கு இன்றுநீதிபதி புஷ்பாசத்யநாராயணாமுன்னிலையில் விசாரணைக்குவந்தபோது மாநிலஅரசின் சா்பில் பதில் மனுதாக்கல் செய்யப்பட்டது